பிரதமர் திரு நரேநத்திர மோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைக்கப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அரசின் பல்வேறு திட்டப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் விவசாய சங்க பிரதிநிகளுடன் மத்திய அரசு நேற்று நடத்திய ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்தது என வேளாண்துறை அமைச்சர் திரு நநரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் சி பி எஸ் இ பொதுத் தேர்வுகள் தொடங்கும் தேதிகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று அறிவிக்கவுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஐதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைக்கப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறாா்

இன்று நடைபெறும் அடிக்கல் நாட்டு விழாவில் குஜாத் ஆளுநர் திரு ஆச்சார்யா தேவ்ரத் முதலமைச்சா் திரு விஜய்ருபானி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் டாங்டா் ஹர்ஷ்வா்தன் உள்ளிட்டோா் பங்கேற்கின்றனர் அரசின் பல்வேறு திட்டப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திர மோடி தலைமையில் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது

இதில் ஒரு வட்சும் கோடி ருபாய் மதிப்பிலான பல்வேறு துறை திட்டங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு மேற்கொண்டார் கூட்டத்தின் போது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அப்போது மக்கள் பிரச்னைகளுக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில தலைமை செயலர்களுக்கு பிரதமர் உத்தரவிட்டார்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திர சிங் தோமர் திரு பியூஷ் கோயல் திரு சோம் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேச்சு நடத்தினர் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சாதகமான தழ்நிலையை உருவாக்கி உள்ளது என்றார் விவசாய சங்கத்தினர் வைத்த நான்கு கோரிக்கைகளில் இரண்டில் ஒரு மித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று அரசு ஏற்கெனவே கூறியுள்ளதாகவும் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர சிய் தோமர் கூறினார் சி பி எஸ் இ பொதுக் தேர்வுகள் தொடங்கும் தேதிகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று மாலை அறிவிக்கவுள்ளார் இத்தகவலை அமைச்சர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர் ஆசிரியர்களுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களைப் பரிசீலனை செய்து அதன்படி தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பொதுத்தேர்வுகள் நடைபெறும் என்று கூறி இருந்தது குறிப்பிடத்தக்கது

இது குறித்து அந்தத் துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் தற்போது நிலவும் குளிரான தூழலில் தொற்று பரவும் விதமாக அதிக அளவில் கூட்டம் கூடும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாநிலங்களில் நிலவும் தழலைப் பொறுத்து கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தில் நகர்ப்புறங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள இரவு நேர ஊடரங்கு நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

நான்கு மாநிலங்களில் காலா அசார் எனும் கருங்காய்ச்சல் நிலவரம் குறித்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் புது தில்லியில் ஆய்வு மேற்கொண்டார் இதில் பிகார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சுகாதாரத் துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர்

கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் மலேரியாவுக்குப் பிறகு உலகிலேயே இரண்டாவது பெரிய ஆட்கொல்லி நோயாக கருங்காய்ச்சல் உள்ளது என்றார் காய்ச்சலை முற்றிலும் தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் அமைச்சர் இந்த தெரிவித்தார் வெளிநாடுவாழ் இந்தியா்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தொடங்கிவைத்தார் இந்த இணையதளம் மற்றும் மொபைல் செயலி வெளிநாடுவாழ் இந்தியர்களுடன் அதிக அளவில் தொடர்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அங்குள்ள தூதரகங்கள் சிறந்த முறையில் பணிகளை மேற்கொள்ளவும் சிக்கலான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு உதவவும் இவை மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று டுவிட்டரில் அமைச்சர் திரு முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார்

ரயில்வே துறையில் நவீனமயமாக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் மிகச் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருதை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் வழங்கியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஐதராபாத் அணியை வென்றது புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் நளையும் போட்டிகள் நடைபெறாது